காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார்

குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி வலியுறுத்தியுள்ளார்

வென்றது

நரேந்திர மோடி தமிழகத்தில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறையில் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்களை காணொலிக் காட்சி வாயிலாக இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மாலை மணி நான்கு முப்பதுக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் துத்துக்குடி இடையேயான இயற்கை எரிவாயு குழாய் இணைப்புத் திட்டம் மற்றும் சென்னை மணலியில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிடெட் நிறுவனத்தின் கேசோலின் கந்தக நீக்கப் பிரிவு ஆகியவற்றை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாகப்பட்டினத்தில் அமைக்கப்படவுள்ள காவிரிப் படுகை எண்ணெய் கத்திகரிப்பு ஆலைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்தத் திட்டங்கள் எரிசக்தித் துறையில் நாடு சுயசார்பை அடைய முக்கிய பங்காற்றம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிஇ மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் காணொலி வாயிலாக பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மென்பொருள் நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பான நாஸ்காம் மாநாட்டில் இன்று காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார்

மேம்பட்ட இயல்பு நிலையை நோக்கி எதிர்காலத்தை வடிவளமத்தல் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது

நாட்டின் எரிசக்தி தேவை எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

இத்திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஒரு கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்புகள் வழங்கப்படவுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் தோல் தொழிற்சாலைகள் மேலும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முன்வர வேண்டும் என்றுசிறு

நடுத்தர தொழில் நிறுவளங்கள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் ராணிபேட்டை மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலைகள் இணைந்து உருவாக்கியுள்ள பொது கழிவுநீர் கத்திகரிப்பு ஆலையை காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இல்லாமல் சுயசார்பு இந்தியா என்ற இலட்சியத்தை எட்ட முடியாது என்று கூறினார் வேலைவாய்ப்புக்காக கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயருவதை தவிர்க்கும் வகையில் ஊரகப் பகுதிகளில் அதிக அளவில் தொழில்களை தொடங்க இளம் தொழில் முனைவோா முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு

இது குறித்து திரு முக்தர் அப்பாஸ் நக்வி கூறுகையில் சகிப்புத்தன்மையும் மதநல்லிணக்கமும் இந்தியாவின் மரபு என்றார் இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள செய்தியையும் அங்கு அவர் வாசித்தார் இந்த விழா சமூக ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்துக்கும் அழகான உதாரணமாகத் திகழ்கிறது என்று பிரதமர் தமது செய்தியில் கூறியுள்ளார் பல மதங்கள் பிரிவுகள் மற்றும் அவர்களின் நம்பிக்கைகள் இணக்கத்துடன் இருப்பது நமது நாட்டின் மிகச் சிறப்பான பாரம்பரியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார்

புதுச்சேி ஆளுநர் பொறுப்பிலிருந்து திருமதி கிரண்பேடி நீக்கப்படுவதாக குடியரசு தலைவர் மாளிகை கூறியுள்ளது தெலங்காளா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூடுதலாக புதுச்சேரி ஆளுநர் பொறுப்பையும் வகிப்பார் என்று குயடிரசு தலைவர் மாளிகை செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் பழங்குடியின மக்களுக்காக இந்தான்டு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியால் அம்மக்களின் கல்வி பொருளாதாரம் மேம்படும் என்று திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள கள்ளத்துர் ஊராட்சிமன்ற முன்னாள் தலைவர் திரு எம் சி அசோக் தெரிவித்துள்ளார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் பணியாற்றவோர் மற்றும் அவர்களது குழந்தைகளின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காக நவீன வசதிகளுடன் இந்த மைதானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன

பருவ நிலை மாற்றம் தொடர்பான விவகரங்களில் இந்தியாவும் இங்கிலாந்தும் இணைந்து செயல்படுவது குறித்து அவர்கள் ஆவோசனை நடத்தியதாக வெளியறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் பநீவத்சவா கூறியுள்ளார் முன்னதாக அலோக் சர்மா கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகரையும் சந்தித்து பேசினார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சைபிரஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டியூலிடிசுடன் காணொலி காட்சி வாயிலாக பேச்சு நடத்தினார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர்

பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் நாளை மறநாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார்

இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது